தீவிரவாதத்திற்கு எதிராக மட்டுமல்லாது கோவிட்டிற்கு எதிராகவும் பாதுகாப்பு படையினர் சிறப்பாக கடமையாற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு

எடப்பாடி கே

இதனையடுத்து தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் வணிக வளாகங்கள் இறைச்சி மற்றும் முடி திருத்தும் கடைகள் உள்ளிட்ட கடைகள் மூடப்பட்டுள்ளன வாடகை வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் இயக்கப்படாததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன இருப்பினும் பால் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் மட்டும் திறக்கப்பட்டுள்ளன மருத்துவமனைகள் வழக்கம்போல் செயல்படுகின்றன

அத்தியாவசிய தேவையின்றி வெளியே சுற்றி திரிபவர்களை கண்காணிக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் காவல் துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர்

அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வரும் வாகனங்களை பறிமுதல் செய்து சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகின்றன ஊரடங்கு மாவட்டங்கள் திருச்சி மாவட்டம் முழுவதும் அனைத்து கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டுள்ளன

நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் திருச்செங்கோடு பரமத்தி வேலூர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு முக்கிய சாலைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வெறிச்சோடி காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஊரடங்கு உத்தரவை மீறி வெளியே வரும் வாகனங்களை காவல்துறையினா் பறிமுதல் செய்து வருகின்றனர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை ஐந்து ரோடு உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகள் பொதுமக்கள் நடமாட்டம் இன்றி காணப்படுகிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் ஊரடங்கு காரணமாக போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதால் வாகனங்கள் இன்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது

சாலைகளில் அவசியமின்றி செல்வோருக்கு அறிவுரை வழங்கி திருப்பி அனுப்புமாறு காவல்துறையினருக்கு அவர் உத்தரவிட்டார்

கோவில் தெரு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது

இப்பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பொதுமக்கள் தங்களை தனிமைப்படுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் காய்ச்சல் இருமல் சளி உள்ளவர்கள் உடனடியாக மருத்துவமனையை அணுகி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

விஜயபாஸ்கர் தமிழகத்தில் கோவிட் தொற்று பாதித்த நோயாளிகளுக்கு பல்ஸ் ஆக்ஸிமீட்டரை அதிக அளவில் பயன்படுத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி

அறிகுறிகள் இல்லாமல் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்ட நோயாளிகளின் இல்லங்களுக்கே நேரடியாக சென்று ரத்தத்தில் உள்ள ஆகிஸிஜன் அளவை கண்காணிக்கவும் காய்ச்சல் சிகிச்சை மையங்கள் கோவிட் பராமரிப்பு மையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளின் ரத்தத்தில் உள்ள ஆக்ஸிஜன் அளவை கண்காணிக்கவும் இந்த கருவிகள் அதிக அளவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதன்மூலம் நோய் தொற்றால் ஏற்படும் உயிரிழப்புகள் பெருமளவில் குறையும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார்

எல்காட் மண்டலத்தில் உள்ள மூன்றடுக்கு கட்டிடத்தின் தரைதளம் சீரமைக்கப்பட்டு ஆயிரம் படுக்கைகள் கொண்ட சிகிச்சை மையமாக மாற்றப்படும் என்றார்

திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது